ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது

அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஆயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது

வழங்கினார் இனி விரிவான செய்திகள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தமது குற்றப்பின்னணி குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் வேட்பாளர்கள் மற்றும் கட்சியின் பின்னணி பற்றி அறிந்துகொள்ளும் உரிமை வாக்காளர்களுக்கு உள்ளதாக தெரிவித்தது வேட்பாளர்கள் தங்கள் குற்றப் பின்னணியை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற தகவலை விரிவான அளவில் தெரியப்படுத்துவற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் குற்றப் பின்னணி உள்ளவர்கள் அரசியலில் நுழைவதை தடுக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் வலியுறுத்தியுள்ளனர் நீதிபதிகள் திரு ஆர் எஃப் நாரிமன் திரு ஏ எம் கன்வில்கர் திரு சந்திரசுட் திருமதி இந்து மல்கோத்ரா ஆகியோரும் இந்த அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றிருந்தனர்

சென்னையில் இன்று இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் பொருளாதார மேம்பாட்டில் துறைமுகத்தின் பங்கு என்ற தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சரக்கு போக்குவரத்து செலவு இதனால் கணிசமாக குறையும் என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டம் இனயம் துறைமுகத்துக்கான ஆய்வறிக்கை தயாரிக்கும் பணி முடிவடைந்துள்ளதாகவும் அடுத்தக்கட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் கூறினார் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையிலான உயா்மட்ட சாலை திட்டம் பற்றிய கலந்தாய்வுக் கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழகத்தில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக உள்ள பள்ளிகளை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மாணவர் எண்ணிக்கை குறைவாக உள்ள பள்ளிகள் ஒரே பகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள்

அந்த பள்ளிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டு கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு வழி ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தஞ்சை

தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

நான்கு மாதத்திற்குள் அதற்கான சிறப்பு பிரிவு செயல்படத் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் அங்கு கட்டப்பட்டுள்ள அதிநவீன பல்நோக்கு மருத்துவமனை கட்டிடங்களும் விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

மாநில அரசு வழங்கிய மானியம் காரணமாகவே உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்றார் அரசு எடுத்து வரும் முயற்சிகள் காரணமாக இயற்கை விவசாயத்தில் வேளாண் பெருமக்கள் அதிக ஆர்வம் காட்டிவருவதாகவும் அவர் கூறினார் செயற்கை உரங்களால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை மேம்படுத்துவதற்கு இயற்கை உரம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை அரசு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சொட்டு நீர் பாசனம் விதைகள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப உதவிகளும் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை திரு பாலகிருஷ்ணா ரெட்டி வழங்கினார் தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிபிஐ மறுப்பு தெரிவித்துள்ளது சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் திரு ஆர் மகாதேவன் திரு ஆதிகேசவலு ஆகியோர் கொண்ட பெஞ்ச் முன்பு சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கடிதத்தில் வேலை பஞ் ஆள்பற்றாக்குறை போன்ற காரணங்களால் சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து வரும் விசாரணை அமைப்புக்கு உதவ தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஐ அளித்துள்ள கடிதம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்

சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ள தடையை மாவட்ட நிர்வாகம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது இதனிடையே மேட்டுர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது

இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தில்லியில் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விளையாட்டில் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பளுதுக்கும் வீராங்கனை மீராபாய் சானு கிரிக்கெட் அணித் தலைவா் விராட்கோலி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சத்தியன் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா தடகள் வீரர்கள் ஹீமா தாஸ்

தயான் சந்த் விருது நான்கு பேருக்கு வழங்கப்பட்டது

தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேசிய மின்னணு வேளாண் சந்தை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் விளை பொருட்களுக்கான உரிய தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக மாவட்ட வேளாண் அதிகாரி திருமதி சிவகாமி தெரிவிக்கிறார்

கடந்த ஆண்டு மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையின் பேரில் இது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் திருவள்ளுர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தாம் ஆய்வு செய்ததாகவும் முக்கிய சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வீடுகளில் குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கொசு உற்பத்தியை தடுக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் கூறினார் தவறுவோர் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் திருவள்ளுர் மாவட்ட ஆட்சியர் பொது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சர்வதேச அறிவியல் திருவிழா நாளை தொடங்குகிறது இதனையொட்டி இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிந்துகொள்வதற்கு கண்காட்சி மற்றும் ஆய்வுக் கூடங்களை மாணவர்கள் பொதுமக்கள் நேரடியாக பார்வையிடுவதற்கு நாளை அனுமதிக்கப்படுகிறது நாளை காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை இதனை பார்வையிடலாம்

கட்டுநாயகேவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்துவீச தீர்மானித்தது

ஆசியக் கோப்பை கிரிக்கெட் சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் தற்போது ஆடிவருகிறது

சீனாவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்